புதுச்சேரியில் கொரோனா தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் விதிகளை மீறி செயல்படும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி அறிவித்துள்ளார் தளர்வுகளை மீறும் பட்சத்தில் ஊரடங்கை மீண்டும் முழுமையாக அமல்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் கூறியுள்ளார்

அர்ஜுன் சர்மா அறிவித்துள்ளார் மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஊரடங்கு உத்தரவின் வழிக்காட்டுதல்களை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களும் உறுதியாக கடைப்பிடிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து உள்துறை அமைச்சகம் மாநிலங்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஒரு சில மாநிலங்கள் உள்துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்படாத சில நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் சுட்டிக் காட்டியுள்ளது மேலும் இது தொடர்பாக உள்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறுகையில் ஊரடங்கு உத்தரவு விதிகளை மீறுவது சுகாதார சீர்கேட்டை உருவாக்குவதோடு பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்க கூடும் என்றும் எச்சரித்துள்ளார்

புதுச்சேரியில் கொரோனா தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் விதிகளை மீறி செயல்படும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி அறிவித்துள்ளார்

மல்லாடி கிருஷ்ணாராவ் கூறினார்

கொரோனா ஆபாயம் முழுவதும் நீங்கவில்லை என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வழக்கமான பாதுகாப்பு வழிமுறைகளை மீறி பொதுமக்கள் செயல்படும் பட்சத்தில் ஊரடங்கு உத்தரவு தளர்வுகளை மறு பரிசீலனை செய்ய வேண்டி இருக்கும் என்றும் அவர் கூறினார் இதுதொடர்பாக முதலமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் தாம் ஏற்கனவே ஆலோசித்து இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார்

மேலும் டெலி மெடிசன் மூலம் மருத்துவ ஆலோசனை பெற நடவடிக்கைகள் இனிமேல் பொதுமக்கள் வீட்டில் இருந்தவாரே மருத்துவ ஆலோசனைகளை பெற முடியும் என்றும் டாக்டர் மோகன்குமார் தெரிவித்துள்ளார்

மேலும் மத்திய அரசின் ஆரோக்கிய சேது செயலியை அனைவரும் மொபைல் போன்களில் தரவிறக்கம் செய்து கொள்வதன் மூலம் கொரோனா தொற்றில் இருந்து நம்மை சுயமாக பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் புதுச்சேரியில் கொரோனா நோய் தொற்று கட்டுப்படுத்தப்பட்டு வரும் அதே நேரத்தில் விவசாயிகளின் நலனுக்காக புதுச்சேரி விவசாய துறை பல்வேறு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது நாற்று நடுவது காய்கறிகளை அறுவடை செய்வது உள்ளிட்ட பணிகளில் அதிக அளவிலான தொழிலாளர்கள் ஈடுபடும் போது அவர்கள் தனி நபர் இடைவெளியை கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் முக கவசங்களை அவசியம் அணிய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது தொழிலாளர்களுக்கு கிருமி நாசினிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் வயல் அல்லது தோட்டத்தில் இருந்து தொழிலாளர்கள் வெளியேறும் போது கைகள் கால்கள் மற்றும் முகம் ஆகியவற்றை சோப்பு போட்டு கழுவ வேண்டும் என்றும் பயிர் நடும் பணிகளில் அதிக அளவிலான தொழிலாளர்களை ஈடுபடுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது புதுச்சேரியில் அமைந்துள்ள அனைத்து வேளாண் விற்பனை நிலையங்களும் மற்றும் வேளாண் இடுபொருள் விற்பனை நிலையங்களும் செயல்படும் என்றும் வேளாண் பொருட்களை எடுத்து செல்வதற்கு எந்தத் தடையும் இல்லை என்றும் புதுச்சேரி வேளாண் துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் கள்ளசந்தையில் விற்பனை செய்ய மதுபாட்டில்களை கடத்த உதவியதாக தாசில்தார் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் புதுச்சேரியில் மதுவிற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒரு கடையில் உள்ள இருப்பு நிலையை கணக்கெடுக்க சென்ற தாசில்தார் அங்கிருந்த பாட்டில்களை கள்ள சந்தைக்கு விற்க உதவியதாக தெரிய வந்தது

அர்ஜுன் சர்மா தெரிவித்துள்ளார் ஊரடங்கு உத்தரவு சிறிது தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் விவசாயம் மற்றும் நீரை சேமிப்பு பணிகளை மேற்கொள்ளலாம் என்றும் ஆனால் பணியில் ஈடுபடுவோர் தனிநபர் இடைவெளியை கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் முக கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் காரைக்காலை பொறுத்த வரை விவசாயம் மற்றும் அது தொடர்பான செயல்பாடுகள் மீன் பிடித் தொழில் கால்நடை வளர்ப்பு தொடர்பான செயல்பாடுகள் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளலாம் என்றும் அதில் ஏற்கனவே கூறப்பட்டுள்ள வழிகாட்டுதல் முறைகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் திரு அர்ஜுன் சர்மா தெரிவித்துள்ளார்

இன்று ஒரு சில மாநிலங்களில் ஊரடங்கு உத்தரவில் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்திலும் ஊரடங்கு உத்தாவு சிறிது தளர்த்தப்படலாம் என்று எதிர்ப்பார்க்கப்பட்டது ஆனால் தமிழகம் சிவப்பு பட்டியலில் இருப்பதாலும் நோய் தொற்று மேலும் பரவுவதை தடுக்க வேண்டி இருப்பதாலும் தற்போதைய ஊரடங்கு உத்தரவில் எந்த மாற்றமும் இல்லை என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது அத்தியாவசிய பணிகள் மற்றும் சேவைகளுக்கு ஏற்கனவே அரசால் அளிக்கப்பட்ட விதிவிலக்கு தொடரும் என்றும் தமிழக அரசின் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அருண் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஊரடங்கு உத்தரவின் வழிக்காட்டுதல்களை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உறுதியாக பின்பற்ற வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரியில் கொரோனா தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் விதிகளை மீறி செயல்படும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி அறிவித்துள்ளார் தளர்வுகளை மீறும் பட்சத்தில் ஊரடங்கை மீண்டும் முழுமையாக அமல்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் கூறியுள்ளார்

அர்ஜுன் சர்மா அறிவித்துள்ளார்